ஊரடங்கு உத்தரவை மேலும் தளா்த்துவது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தீவிரமாக அமல்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா இன்று மாநில மற்றும் யூளியன்பிரதேச தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார்

மாநிலங்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் மத்திய குழுக்கள் செல்ல உள்ளன

வழிகாட்டுதல்களை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது

வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களை விமானம் மற்றும் கப்பல் மூலமாக மீட்கும் பணி நான்காவது நாளாக இன்றும் தொடர்கிறது

ஊரடங்கு உத்தரவை மேலும் தளா்த்துவது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவுகளை முழுமையாக அமல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தகவல் ஒலிபரப்பு துறைகளின் செயலா்கள் நித்தி ஆயோக் உறுப்பினா்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினா் செயலா் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மத்திய அரசின் இணைச்செயலா்கள் மற்றும் பொது குகாதார நிபுணா்களை உள்ளடக்கிய இந்த குழுவினா் நோய்த்தொற்று பரவல் அதிகமாக உள்ள பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனா் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த மாநில சுகாதாரத்துறைக்கு இவா்கள் உதவி செய்வார்கள் இதனிடையே

அம்மாவட்டங்களில் சமூகத்தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை மருத்துவ நிபுணா்கள் ஆய்வு செய்வார்கள் என்று மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சிலின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தொழிற்சாலைகளில் மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் போது மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்களை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது குறிப்பாக ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த பின்னா் உற்பத்தி நிறுத்தப்பட்ட ஆலைகளில் தகுந்த முன்னெச்சிக்கையுடன் நடந்தகொள்ள வேண்டும் என்றும் ரசாயனம் உள்ளிட்ட ஆபத்து நிறைந்த ஆலைகளில் முன் தயாரிப்பு அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தொழிற்சாலைகளுக்கான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆலைகளுக்கு சென்று இதை உறுதிபடுத்த வேண்டும் என்றும் ஆலைகளில் பேரிடர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அது கூறியுள்ளது ஒரு ஆலையில் உற்பத்தியை தொடங்கும் போது முதல் வாரம் முழுவதும் சோதனை ஒட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அது சியாக அமைந்த பின்னா் படிப்படியாக உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது உடனே உற்பத்திக்கான இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் முழுதிறனுடன் ஆலைனைய இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளா்களை பொறுத்தவரை ஆலை நழைவாயிலில் கிருமிநாசினியால் கைகளை சுத்தம் செய்த பிறகே பணிக்கு அனுமதிக்க வேண்டும்

தொழிலாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கையுறகைள் முகக்கவசங்கள் கிருமிநாசினி திரவங்கள் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல வழிகாட்டுதல்களை பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது

அவானிஷ் அஸ்வதி கூறியுள்ளார் இதுவரை தொழிலாளர் ரயில்கள் லக்னோ கோரக்பூர் கான்பூர் ஆன்ரா பிராயக்ராஜ் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்பட்டுள்ளன

ரயில் பாதைகளில் தொழிலாளா்கள் நடந்து சென்று அவர்களது ஊர்களுக்கு செல்வதை தவிர்க்க கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு காவல்துறைக்கு ரயில்வே நிா்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து தொழிலாளர்களையும் மீட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்ல மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுத்து வருவதால் யாரும் ரயில் பாதைகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்றும் ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது

கண்டுபிடிக்க பரிசோதனை செய்யும் கூடங்களை மேலும் அதிகரிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கு அங்கீகாரம் அளித்து வருகிறது வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களை மத்திய அரசு தொடர்ந்து விமானம் மற்றம் கப்பல் மூலமாக மீட்டு தாயகத்திற்கு அழைத்து வருகிறது நான்காவது நாளான இன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்தியா்கள் தாயகத்திற்கு சிறப்பு விமானத்தில் அழைத்து வரப்பட உள்ளனர் ரியாத் டாக்கா தோஹா குவைத் கோலாலம்பூர் சிங்கப்பூர் மணிலா நியூயார்க் ஆகிய நகரங்களில் இருந்து இதற்காக ஏர் இந்தியா சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன மாலத்தீவில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை புறப்பட்ட ஐஎன்எஸ் ஜல்ஷ்வா கப்பல் இன்று காலை கொச்சி வந்தடைந்தது கப்பலில் வந்தவா்களுக்கு துறைமுகத்தில் மருத்துவப் பரிசோதனை நடத்தப்பட்டது

மகர் என்ற மற்றொரு கடற்படை கப்பல் மாலத்தீவில் இருந்து இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு இன்று புறப்படுகிறது

மீட்பு நடவடிக்கையை தொடங்கிய பின்னா் மாநிலத்திற்கு வந்துள்ள மூன்றாவது விமானம் இதுவாகும்

பின்னர் அவர் மற்ற பயணிகளிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த சிறப்பு விமானங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை இயக்கப்படுகின்றன

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியா்களை மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தின்கீழ் தொடா்ந்து மீட்டு வருகிறது இதற்காக பல்வேறு நாடுகளுக்கு ஏர் இந்தியா விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன

தற்போது தடுப்பு மருந்தாக அதனைமாற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் இதற்காக இந்திய மருத்துவக் ஆராய்ச்சிக் கவுன்சில் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தடுப்பு மருந்தை முதலில் விலங்குகளுக்கு செலுத்தி ஆய்வு செய்யவும் பின்னர் முறையான தடுப்பு மருந்தாக பயன்படுத்தவும் உரிய அனுமதிகளை விரைவாக பெறவும் இரு நிறுவனங்களும் தீவிரமாக முயற்சித்து வருகின்றன

இவர்களில் இரண்டு பேர் ஷாங்காய் பகுதியை சேர்ந்தவர்கள்

இந்தபுதிய நோயாளிகளில் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் மற்றொருவர் மங்கோலியா தன்னாட்சி பகுதியை சேர்ந்தவர் என்றும் அது கூறியுள்ளது

முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார்

இந்நிலையில் நாளை முதல் மாநிலம் முழுவதும் தேநீர் கடைகள் செயல்பட நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மளிகை கடைகள் செயல்படும் நேரமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தை திருமழிசைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் அங்கு சந்தை செயல்படும் என்று சென்ளை பெருநகர வளர்ச்சிக் குழும அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார்